எடப்பாடி கே பழனிசாமி அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே பழனிசாமி அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி மூலம் வருகிறார்

இந்நிலையில் நோய் பரவலை தடுக்கவும் நோயை கட்டுப்படுத்த மேலும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அவர் தற்போது ஆலோசனை மேந்கொண்டு வருகிறார்

இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு

உதய்குமார் டாக்டர்

விஜயபாஸ்கர் தலைமை செயலாளர் திரு

எடப்பாடி கே பழனிசாமி கோவை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப்பணிகள் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் ஆகியவை குறித்து நாளை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறும் ஆய்வுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் மேலும் அத்திக்கடவு மற்றும் அவிநாசி நீரேற்று திட்டப்பணிகளையும் அவர் பார்வையிடுகிறார்

நாட்டில் தற்போது நோய் தொற்று பரிசோதனைகளை மேற்கொள்ளும் ஆய்வகங்களின் எண்ணிக்கை ஆயிரமாக அதிகரித்திருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது

ம் ம் ம் ம் ம் ம மதுரை வாய்ஸ் மதுரையில் நோய்தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மதுரை மாநகராட்சி கிழக்கு மேற்கு எல்லைப்பகுதிகள்திருப்பரங்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகள் பறவை பேரூராட்சி பகுதிகளில் முழு ஊரடங்கு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது

ஜெர்மனிக்கு எதிராக சோவியத் யூனியன் தொடுத்த இரண்டாம் டைலக போரின்போது ரஷ்ய வீரர்களுடன் இந்திய வீரர்களும் பங்கேற்று அளப்பரிய வீர தீர செயல்களை புரிந்து இன்னுயிர் ஈந்த தியாகத்தை கவுரவிக்கும் வகையில் இந்தியா இந்த வெற்றிப்பேரணியில் பங்கேற்றது

ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பாளையம் பேருந்து நிலையத்தில் மூன்றே முக்கால் லட்சம் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட மணிக்கூண்டை அவர் இன்று திறந்துவைத்தார்

முன்னதாக கோபிசெட்டி பாளையத்தில் ஆயிரம் குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களையும் அமைச்சர் வழங்கினார்

சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் நோய்தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வீடுகளுக்கே சென்று இந்த நிவாரணத்தொகை வழங்கப்படுவதாகவும் கூறினார் நியாயவிலைக்கடைகளில் இதை வழங்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்தார்

மதுரை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு சிறப்பு கண்காணிப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள வேளாண் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தும் மையத்தை பார்வையிட்டு இன்று ஆய்வு செய்தார்